சுகாதார நலன் சார்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

பேல் போர் விமான பேரம் தொடர்பாக காங்கிரஸ் தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்வதாக மத்திய நிதிஅமைச்சர் திரு அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார்

நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டுத்திருவிழா இன்றுமாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது

புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது இந்த அகவிலைப்படி உயர்வு ஜுலை ஒன்றாம் தேதிமுதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும்

இந்த திட்டம் கடல்சேவைகள் தொழில்நுட்பம் கண்காணிப்பு நீர்நிலை ஆதார மாதிரிகள் அறிவியல் தொழில்நுட்பங்கள் போன்றவற்றிற்கும் உத்வேகம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

வாரணாசி பிஜேபி தொண்டர்களுடன் இன்று காணொலி மூலம் கலந்துரையாடிய அவர் இதன்மூலம் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெருமளவு பயனடைவர் என்று சுட்டிக்காட்டினார் சுகாதார நலனின் பயன்கள் அனைவருக்கும் கிடைக்கும்படியாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வாக்களிப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் குடிமகனும் தத்தம் பெயரை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதோடு தம்மை பெயரும் சுற்றியுள்ளவர்களின் இப்பட்டியலில் இடம்பெறுவதை உறுதிசெய்யவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இது தொடர்பான விழிப்புணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்கவேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களை குறிப்பாக ஏழை எளியவர்களை சென்றடைவதை உறுதிசெய்வது ஒவ்வொரு குடிமகனின் தார்மீக பொறுப்பாகும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

சேமிப்பு நடப்பு கணக்கு பணப்பரிமாற்றம் வர்த்தக வணிக பணப்பரிவர்த்தனைகள் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக திகழும் என்றும் அமைச்சர் கூறினார் ஏடிஎம் மொபைல் வங்கி சேவை போன்ற தொழில் நுட்பங்கள் அஞ்சல் வங்கிகளில் பயன்படுத்தப்படும் என்று கூறினார்

ஊரக பகுதிகளில் வீடுகளுக்கே சென்று அஞ்சல் வங்கிகள் பணம் வழங்கும் என்றும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் இந்திய அஞ்சல் பணப்பட்டுவாடா வங்கி முக்கிய உந்துசக்தியாக திகழும் என்றும் அவர் கூறினார்

இந்நிகழ்ச்சியில் சிறந்த சமூகசேவை ஆற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து இன்றுமாலை ஈரோடு பேருந்து நிலையத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் புகைப்பட கண்காட்சியை துவக்கிவைக்கும் அவர் ப்ளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு தொடர்பாக பொதுமக்களிடம் கலந்துரையாடுகிறார் முன்னதாக இன்றுகாலை ஈரோடு ரயில்நிலையம் வந்த ஆளுநரை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் எஸ் பிரபாகர் வரவேற்றார்

திருச்சி கள விளம்பர அலுவலர் திரு கே தேவி பத்மநாபன் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்

திருவள்ளூர் மாவட்டம் திருத்தனி பொன்பாடி கிராமம் மேட்டுக்காலனி அருகில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளைமறுநாள் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார்

குத்துச்சண்டை காலிறுதியில் விகாஸ் கிருஷ்ணன் அமீத் பாங்கல் தீரஜ் ராங்கி உள்ளிட்டோர் மோதுகின்றனர்